நிர்மல் குமார் சுரானா தெரிவித்துள்ளார் புதுச்சேரி ராஜீவ் காந்தி மகளிர் மருத்துவமனையில் கர்ப்பிணிப் பெண்களுக்கான கொரோனா பாிசோதனை மையத்தை துணை நிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சௌந்தரராஜன் துவக்கி வைத்தார்

நரேந்திர மோடி ஆய்வு மேற்கொண்டார் அப்போது பயிற்சிமருத்துவர்களை கோவிட் மேலாண்மை பணிகளில் ஈடுபடுத்த முடிவு செய்யப்பட்டது

மேலும் மூத்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் கண்காணிப்பில் பட்டப்படிப்பு முடித்த செவிலியர்களை முழுநேர கோவிட் சிகிச்சை பணியில் ஈடுபடுத்தவும் ஆலோசிக்கப்பட்டது

மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வரும் கர்ப்பிணிப் பெண்களிடம் கொரோனா சான்றிதழ் கேட்டு திருப்பி அனுப்பப்படுவதாக எழுந்த புகாரையடுத்து அங்கேயே பரிசோதனை மையம் அமைத்து முடிவுகளை உடனடியாக வெளியிட டாக்டர் தமிழிசை சௌந்தரராஜன் நடவடிக்கை மேற்கொண்டார்

இதில் என் ஆர்

இதையடுத்து ஆட்சியமைப்பது குறித்து என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமியுடன் புதுச்சேரி பாஜக மேலிடப் பொறுப்பாளர் திரு நிர்மல் குமார் சுரானா மற்றும் மாநில தலைவர் திரு சாமிநாதன் ஆகியோர் இனறு ஆலோசனை நடத்தினர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திரு நிர்மல்குமார் சுரானா புதிய முதலமைச்சர் குறித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து முடிவு செய்வார்கள் என்று கூறினார் இன்றோ அல்லது நாளையோ முடிவெடுக்கப்பட்டு மேலிட ஒப்புதலுடன் புதிய முதலமைச்சர் மற்றும் அரசமைப்பது குறித்து தொிவிக்கப்படும் என்றும் அவர் மேலும் கூறினார்

திமுக சார்பில் பாகூரில் போட்டியிட்ட திரு செந்தில் குமார் முதலியார்பேட்டையில் போட்டியிட்ட திரு சம்பத் நிரவி டி ஆர் பட்டினத்தில் போட்டியிட்ட திரு

தியாகராஜன் ஆகியோர் வெற்றிபெற்றுள்ளனர் காங்கிரஸ் கட்சியில் மாஹே தொகுதியில் திரு ரமேஷ் பரம்பத்தும் பாஜக சார்பில் மணவெளி தொகுதியில் திரு ஏம்பலம் செல்வம் நெல்லித்தோப்பு தொகுதியில் திரு ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் ஊசுடு தொகுதியில் திரு சாய் சரவணன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் இந்திரா நகர் தொகுதியில் திரு

கே டி ஆறுமுகம் கதிர்காமம் தொகுதியில் திரு ரமேஷ் அாியாங்குப்பம் தொகுதியில் பாஸ்கர் ஏம்பலத்தில் திரு

முத்தியால்பேட்டையில் திரு பிரகாஷ்குமார் உழவர்கரையில் திரு சிவசங்கரன் ஏனாமில் கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் அசோக் ஆகிய புதுமுக சுயேச்சை வேட்பாளர்களும் வெற்றிபெற்றுள்ளனர்

திருபுவனை தொகுதியில் திரு அங்காளன் முத்தியால்பேட்டையில் திரு பிரகாஷ்குமார் உருளையன்பேட்டையில் திரு நேரு ஏனாமில் கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாசன் திருநள்ளாறில் திரு சிவா மற்றும் உழவர்கரை தொகுதியில் திரு சிவசங்கரன் ஆகியோர் வெற்றிக் கனியை சுவைத்துள்ளனர்

க

ஆளுநர் மாளிகையில் நடைபெறவுள்ள எளிய விழாவில் திரு ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளதாக கூறப்படுகிறது

முதலமைச்சராக பொறுப்பேற்கவுள்ள திரு

க ஸ்டாலினுக்கு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு

சண்முகம் அப்பதவியிலிருந்து ராஜிநாமா செய்வதாக தெரிவித்துள்ளார் சொந்த காரணங்களுக்காக தாம் ராஜிநாமா செய்வதாக அவர் தலைமைச் செயலருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்